நரேந்திரமோடி நாட்டின் கோவிட் நிலைமை குறித்து மத்திய அமைச்சர்களுடன் இன்று விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டார்

தொழிலாளர் தினமான மே தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

எல்

நரேந்திரமோடி நாட்டின் கோவிட் நிலைமை குறித்து மத்திய அமைச்சர்களுடன் இன்று விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டார்

மருத்துவ ஆக்சிஜன் விநியோகம் கோவிட் மருந்துகளின் இருப்பு நிலைமை ஆகியவை குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படுகிறது கோவிட் இரண்டாவது அலைக்கு பின்னர் பிரதமர் முதல்முறையாக காணொலி மூலம் அமைச்சர்கள் குழுவினரிடம் ஆலோசனை மேற்கொள்வது குறிப்பிடத்தக்கது வயதிற்கு மேற்பட்டோருக்கு நாளைமுதல் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ள நிலையில் மாநிலங்களுக்கு தடுப்பூசிகளின் சீரான விநியோகம் குறித்தும் பிரதமா் இதில் கேட்டறிந்தார்

ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் ரெம்டெசிவிர் மருந்தை கள்ளச்சந்தையில் விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை டாக்டர்

செயலாளர் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவிட் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என அறிவுறுத்தினார் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைபவர்கள் அனைவருமே ரெம்டெசிவிர் மருந்தை பயன்படுத்துவதில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர் ரெம்டெசிவிர் முக்கியமான மருந்தாக இருந்தாலும் அதை எந்த காலத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மருத்துவர்கள் பரிந்துரைத்த பிறகே உபயோகிக்க வேண்டும் என்றார்

வெளிக்காற்று படும் வகையில் திறந்த ஜன்னல் இருக்கும் அறையில் நோயாளிகள் இருக்க வேண்டும் அவர்கள் மூன்றடுக்கு முக கவசங்களை பயன்படுத்த வேண்டும்

அதேநேரத்தில் ரெம்டெசிவிர் மருந்து ஊசியை தனிமையில் இருப்பவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது

மதுரை மதுரை மாவட்டத்தில் தேவையான அளவு கோவிட் தடுப்பூசிகள் இருப்பில் உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது

மே தினம் தொழிலாளர் தினமான மே தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு

உழைக்கும் மக்களின் சிறப்பினை உலகிற்கு பறைசாற்றும் உன்னத தினமான மே தின நன்னாளில்தொழிலாளர் பெருமக்கள் அனைவரும் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று மகிழ்வுடன் வாழ அவர் வாழ்த்தியுள்ளார் உலகெங்கிலும் வாழும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் தமது உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை முதலமைச்சர் உரித்தாக்கியுள்ளார்

இதுதொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சய் பானர்ஜி தலைமையிலான அமர்வு வாக்கு எண்ணிக்கையின் போது ஊடகத்தினரும் அரசியல் கட்சியினரும் தேர்தல் ஆணையத்தின் விதிகளை பின்பற்றி ஒத்துழைப்பு வழங்க அறிவுறுத்தியுள்ளனர் முன்னதாக வாக்கு எண்ணிக்கையின் போது ஊடகத்தினரை அனுமதிக்க பின்பற்றும் நடைமுறைகள் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழக அரசின் சார்பில் நீதிமன்றத்தில் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டன

திவ்யதர்ஷினி இன்று பார்வையிட்டார்

ஆனந்த் திரைப்பட இயக்குநர் கே

ஆனந்த் மாரடைப்பால் இன்று அதிகாலை சென்னையில் காலமானார்

பத்திரிக்கை புகைப்பட கலைஞராக வாழ்க்கையை தொடங்கிய அவர் ஒளிப்பதிவாளராக தனது முதல் திரைப்படத்திலேயே தேசிய விருது பெற்றார்

மாசி இன்று பணி ஒய்வு பெறுகிறார்

மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகள் சேலம் ஈரோடு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் தெரிவித்துள்ளது

எல்